காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டியுள்ளார் மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் தமாகாவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது

பிஜேபி கூறியுள்ளது

கணக்கில் மாலத்தீவை வென்றது இனி விரிவான செய்திகள் கடந்த மக்களவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் கூறினார்

ஒரே வரியாக மக்கள் வரியாக அதுமாற்றப்படும் என்று அவர் கூறினார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புயலினால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உரிய நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் திரு ராகுல் காந்தி குற்றம்சாட்டினார் இக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று திரு ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்வார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமையிலாள அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றார் உற்பத்திக்கான முனையமாக தமிழகத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழக அரசை மத்திய அரசு இயக்குவதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் தமாகா விற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் இதற்கான ஒப்பந்தத்தில் இரு கட்சிகளும் கையெழுத்திட்டன

இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது அஇஅதிமுக கட்சி தலைமையகத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் பிஜேபி பாமக தேமுதிக தமாகா புதிய தமிழகம் புதிய நீதிக் கட்சி என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியின் தமிழக வருகை எவ்வித பாதிப்பையும் ஏற்படத்தாது என்று பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் கூறியுள்ளார் வாலாஜாபேட்டை அருகே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வலுவான கூட்டணியை பிஜேபி ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் மத்திய அரசு மக்கள் நலனுக்காக நிறைவேற்றிய திட்டங்களை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு இல கணேசன் தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்கும் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெற உள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்பட உள்ளது இதற்கிடையே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அவர் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்கவில்லை லோக் ஆயுக்தா அமைப்பு தொடர்பாக தாம் வழங்கிய ஆலோசனைகளை அரசு பரிசீலனை செய்யாததன் காரணமாக இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பிரச்சினை தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தமிழக காவல் துறை தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இப்பிரச்சினையில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பொள்ளச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கினை விரைவு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இப்பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இதுவரை எவ்வித கருத்தும் தெரிவிக்காதது வேதனைக்குரியது என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் நீதிமன்ற உத்தரவை மீநி வைக்கப்படும் பேனர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் தலைமை செயலர் இரண்டு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு நிர்மல்குமார் ஆகியோரை கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பிதித்தது இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை செயல்படுத்தியது தொடர்பாள அறிக்கையையும் சமர்பிக்குமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச தரத்திற்கு இணையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் கல்வித் துறையில் புதிய அனுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் பொறியியல் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று அவர் பேசினார் நடப்பு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதிய கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில்களை தொடங்குவதற்கு ஏதுவான பயிற்சிகள் பொறியியல் பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கூறினார் எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்ற தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கொள்கையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மாநிலஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக்கொண்டுள்ளார் மகாத்மா காந்தி அடிகள் வாழ்க்கை வரவாறு தொடர்பான மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் ஐந்து நாள் கண்காட்சியை இன்று சென்னையில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் எளிமையான வாழ்க்கை முறை ஊழலை அகற்றும் என்றும் அவர் தெரிவித்தார் கோபம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது

காவலர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த இந்த கரடியை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்தொடர்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இதனை வலியுறுத்தினார் மாநகராட்சி அளவில் தேர்தல் விளம்பரங்களை நெறிப்படுத்துவதற்கான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த சான்றிதழை பெறாத விளம்பரங்களை ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் சேலம் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் பணித் தொடர்பான காவல் துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை அவாலியுறத்தும் வகையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் அருர் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட விரும்பும் ஒய்வூப்பெற்ற காவல் துறையினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் பெயரினை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

துத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தடைசெய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டால் அவை பறிமுதல் செய்யப்படுவதோடு ஒரு வட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோயில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது

தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் இன்று இந்தியா ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது நேபாளத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வரும் ஞாயிற்றுக் கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது

சீன மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய் உத்தரஜித்தா ராவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தார்